நா பொதுசபையில் பாகிஸ்தான் பிரதமா் இம்ரான்கான் தெரிவித்த கருத்துகளுக்கு இந்தியா தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது

வீரர் வீரமரமணமடைந்தார்

நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாட்டுக்கு அர்ப்பணித்தாா்

நிகழ்ச்சி நாளை அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகிறது ஆப்கானிஸ்தான் அதிபருக்கான தேர்தல் பலத்த பாதுகாப்புக்கு இடையே இன்று நடைபெறுகிறது

கணக்கில் வெற்றிபெற்றது இனி விரிவான செய்திகள் ஐ நா சபையில் பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான்கான் ஆற்றிய உளரக்கு இந்தியா தனது கண்டனத்ததை பதிவு செய்துள்ளது வெறுப்புணர்வை ஏற்படுத்தம் வகையில் அவரது உரை இருந்ததாக இந்தியா சார்பில் தெரிவிக்கப்பட்டது இம்ரான்காள் உரைக்கு பதிலளிக்கும் உரிமையை பயன்படுத்தி இந்தியா இந்த கருத்தை பதிவு செய்துள்ளது ஐ நாவில் உள்ள இந்திய துதர் விதிஷா எமத்ரா இந்தியாவின் கருத்தை பதிவு செய்த போது பாகிஸ்தான் பிரதமர் ஐ நா பொதுசபையில் தெரிவித்த கருத்தகள் உறப்பு நாடுகளுக்கிடையே பிரிவை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அனு ஆயுதம் பிரயோகம் குறித்து இம்ரான்கான் கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் ஒரு நாட்டின் தலைமை பொறுப்பில் இருப்பவர் இதுபோன்ற கருத்துக்களை தெரிவித்திருப்பது துரதிஷ்டவசமானது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்திய மக்களை பொறத்தவரை தங்களுக்காக பேசுவதற்கு யாரையும் அழைக்கவில்லை என்றும் ஒட்டுமொத்த இந்தியர்களும் பயங்கரவாத கொள்கைகளை வெறுப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

பாகிஸ்தானில் சிறபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்களை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிந்து பலுசிஸ்தான் பாகிஸ்தான் ஆர்மிப்பு கஷ்மீர் மற்றும் பழங்குடியின மக்கள் இதில் பங்கேற்றனர் சிறுபான்மயினருக்கு எதிரான தாக்குதல்களை கண்டித்து அவர்கள் கோஷம் எழுப்பினர் தங்கள் சுதந்திரம் மற்றும் உரிமைகளை பாதுகாப்பதில் இந்தியா மற்றும் ஐநா அமைப்பு உதவ வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர்

ஒரு ராணுவ வீரர் வீரமரமணமடந்தார்

ஒரு ரானுவ வீரர் வீரமரணமடைந்தார்

இதனிடையே கந்தா்பால் மாவட்டத்தில் அடையாளம் தெரியாத ஒரு தீவிரவாதியை மத்திய பாதுகாப்பு படையின் சுட்டுக்கொன்றனர்

அந்தப் பகுதியில் மேலும் இரண்டு தீவிரவாதிகள் பதங்கியிருக்ககூடும் என சந்தேகிக்கப்படுகிறது

இதனை தெரிவித்த அம்மாநில அரசின் தகவல் தொடர்பு துறை செயலர் திரு மனோஜ்குமார் திவேதி காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பகல் நேர கட்டுப்பாடுகள் அனைத்தும் தளா்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தாா் நிலைமை சீர்டைந்ததை அடுத்து சிறு வியாபாரிகள் தங்களது வியாபாரங்களை தொடங்கியுள்ளதாகவும் மக்களுக்கு தேவையான உணவு காய்கறிகள் உள்ளிட்ட அடிப்படை பொருட்கள் கிடைத்து வருவதாக அவர் தெரிவித்தா்

பி வி ரமணா தலைமையிலான இந்த குழு அரசியல் சாசன விதிகளின் படி இந்தப் பிரிவு நீக்கப்பட்டுள்ளதாக என்பது குறித்தும் இதுதொடர்பாக குடியரகத் தலைவர் பிறப்பித்த உத்தரவுகளை ஆய்வு செய்யும் இந்த மனுக்களை அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றி உத்தரவிட்ட தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் னேகாய் தலைமயிலான பெஞ்ச் கடந்த ஆகஸ்ட் மாதம் பிறப்பித்த உத்தரவில் அரசியல் சாசன அம்வு தனது விசாரணையை அக்டோபர் மாதத்தில் தொடங்கும் என குறிப்பிட்டிருந்தது இந்திய கடற்படையில் நவீனரக துளன்எஸ் நீர்மூழ்கி கப்பல் கந்தேரியை இன்று மும்பயில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாட்டுக்கு அர்ப்பணித்தார்

இன்று வீடு வீடாக செல்வதபோல் ஒவ்வொரு நாட்டின் ஆதரவை பாகிஸ்தான கோரி அதில் தோல்வி கண்டிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார் நமது கடற்படை தற்போது வலுவாக இருப்பதாகவும் திரு ராஜ்நாத்சிங் கூறினார்

நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை வானொலி நிலையம் ஒலிபரப்புகிறது இரவு எட்டு மணிக்கும் பிரதமர் உரையின் தமிழாக்கம் மறு ஒலிபரப்பாகவுள்ளது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 சிறு குறு மற்றம் நடுத்தர தொழில்களை மேம்படுத்தி நடப்பாண்டில் ஐந்து கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்காள நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துவருவதாக தரைவழிப் போக்குவரத்து மற்றும் சிறுதொழில்கள் துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி தெரிவித்துள்ளார்

அப்போது பேசிய அவர் இளைய சமுதாயத்தினர் வேளாண் துறையை மேம்படுத்த புதிய கண்டுபிடிப்புகளுக்கான பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார்

ஆட்டோ மொள்பல் துறையில் சிறிது தேக்கம் இருந்தாலும் நாட்டின் பொருளாதாரம் நல்ல நிலையில் உள்ளதாகவும் திரு நிதின்கட்கரி தெரிவித்தார் நாடு முழுவதும் மகாளய அமாவாசை இன்று பக்தி சிரத்தையுடன் கடைபிடிக்கப்பட்டது முன்னோர்களை நினைவுகூறும் இத்தினத்தில் புன்ணிய தலங்களிலும் நீர்நிலைகளிலும் ஏராளமான மக்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னோர்களுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறை திருவையாறு காவிரிக்கரை ஈரோடு பவானி கூடுதுறை உட்பட காவிரி பாயும் நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு பக்தி சீரத்தையுடன் இன்று திதி கொடுக்கப்பட்டது மஹாளாய அமாவசையை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் நம் வாழ்வில் பெரும் மகிழ்ச்சி பொங்கட்டும் என்றும் நலமுடன் முன்னேற்ற பாதையில் செல்ல இறைவனை பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தர்க்கை அம்மனின் அருள் மக்களுக்கு கிடைக்க பெறட்டும் என்றும் பிரதம் தமது ட்விட்டர் செய்தியில் கூறியுள்ளார்

கந்தஹார் தெற்கு பகுதியில் வாக்குப்பதிவுக்னக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மசூதி பகுதியில் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டது மற்றொரு தாக்குதல் சொ்க்குராப் மாவட்டத்தில் கிழக்கு நங்கார்கக் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார்

காபூலில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் தமது வாக்கைப் பதிவு செய்த அதிபர் அஷ்ரப் கனி மக்கள் அமைதியை விரும்புவதாக கூறினார்

இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றிபெற்றது இங்கிலாந்தில் மா்லோவில் நடைபெற்று வரும் ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது ஆட்டம் நாளை நடைபெறவுள்ளது இந்தியா ஸ்பெயின் இடையேயான முதலாவது ஹாக்கிப்போட்டி இன்று பெல்ஜியத்தின் ஆண்டர்விப்பில் நடைபெறவுள்ளது